இன்று தீர்ப்பு அளித்துள்ளது

நாட்டிலேயே முதல் முறையாக செயல்திறன் அளவீட்டு முறையிலான திடக்கழிவு மேலான்மை திட்டத்தை முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் தொடங்கி வைத்தாா்

பிரமோஸ் ஏவுகணை இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது

தருமபுரி கிருஷ்ணகிரி உட்பட ஐந்து மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

இந்த வழக்கிளை விசாரித்த நீதிபதி திரு திரு சுரேந்திரகுமார் யாதவ் இன்று இந்த தீர்ப்பினை வழங்கினார்

பாபர் மஞ்தியை இடித்தது சமூக விரோதிகள்தான் என்றும் அந்த தீழ்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த சமூக விரோதிகளுக்கும் குற்றம்சாட்டப் பட்டவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றம் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மசூதியை இடிப்பதற்கு முள்கூட்டியே திட்டமிடப்பட்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும் அந்த தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது

இந்த தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் இதனை வரவேற்பதாகவும் திரு எல் கே அத்வானி கருத்து தெரிவித்துள்ளார் மத்திய அமைசள்கள் திரு ராஜ்நாதசிய் திரு ரவிசங்கள் பிரசாத் மற்றும் பிஜேபி தலைவர்கள் பலர் இந்த தீர்ப்பினை வரவேற்றுள்ளனா் சிவசேனாவும் இந்த தீர்ப்புக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளது நாட்டிலேயே முதல் முறையாக செயல்திறன் அளவீட்டு முறையில் திடக்கழிவு மேணாண்மை திட்டத்தை முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் தொடங்கி வைத்தாா் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ஏழு மண்டலங்களிலும் தனியார் பங்களிப்புடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இதற்குக ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த நிறுவனத்துக்கு எட்டு ஆண்டு மேற்கொள்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

நாடு முழுவதும் ஒரே குடும்ப அட்டை திட்டம் தமிழகத்தில் நாளை முதல் செயல்பாட்டிற்கு வருகிறது முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்க உள்ளதாக உணவு அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இந்த மருத்துவமனையின் முதல்வர் டான்டர் தேரணி ராஜன் ஆகியோரும் முழு கவச உடையுடன் அமைச்சருடன் சென்றனர்

குடிமைப்பணி முதன்மை தேர்வுகளை ஒத்தி வைக்க உத்தரவிடக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது

அரியர் தேர்வுகளுக்கு கட்டணம் செலுத்திய மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி என்ற அறிவிப்பு பல்கலைக்கழக மாளியக் குழு விதிமுறைகளுக்கு புறம்பாளது என அகில இந்திய தொழில்நட்ப கல்விக்குழுமம் சென்னை உயர்நீதிமன்த்தில் தெரிவித்துள்ளது இது தொடர்பான வழக்கில் தாக்கல் செய்துள்ள பதில் மனுவில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது தேசப்பிதா மகாத்மாகாந்தியின் போதனைகள்

உற்பத்திக்காள இந்தியா இயக்கத்தின் கீழ் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட அதிக திறன்கொண்ட கருவிகளை உள்ளடக்கிய இந்த ஏவுகணை சோதளை ஒடிஸா மாநிலம் பாலஸோரில் காலை பத்தரை மணி அளவில் நடைபெற்றதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த ஏவுகனை பரிசோதனையில் ஈடுபட்ட அனைத்த விஞ்ஞானிகளுக்கும் பாராட்டுக்களைத் தெரிவித்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார் ஊற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் உறதிமொழியை நிறைவேற்றுவதற்கு இதுபோன்ற உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட அதிக திறன் கொண்ட கருவிகள் உதவிடும் என்றும் திரு ராஜ்நாத்சிய் தெரிவித்துள்ளார் முதியோர் நலனுக்காக தமிழக அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் ச்வதேச முதியோர் தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி இன்று வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் முதியோருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

மூத்த குடிமக்களின் ஆராக்கியத்தையும் நலனையும் னக்க வேண்டியது அனைவரின் கடமையாகும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் முதியோர் நலனுக்கான திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக கடந்த ஆண்டிற்கான மத்திய அரசின் விருது தமிழகத்திற்கு கிடைத்துள்ளதையும் திரு எடப்பாடி பழனிளமி அந்த அஅழிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளாா்

தேசிய தன்னா்வ ரத்த தான தினம் கடைபிடிக்கப்படுவதைபொட்டி வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இதனைத் தெரிவித்துள்ளாா் தன்னா்வ ரத்த கொடையாளா்கள் மூலம் ரத்தத்தை சேகிப்பதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்றும் முதலமைச்சள் அதில் குறிப்பிட்டுள்ளார் மழை காரணமாக குறுவை எகுபடியில் ஏற்பட்டுள்ள இழப்புகள் குறிதது ஆய்வுகள் நடத்தப்படும் என்று கைத்தறித்துறை அமைச்ச் திரு ஓ எஸ் மணியன் தெரிவித்துள்ளார் இன்று நாகையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

இன்று விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விவசாயிகளின் நலனில் அஇஅதிமுக அரசுதான் அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகத் தெரிவித்தாா்

இயற்கை வேளாண்மைக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கம் அளித்து வருவதாக வேளாண்துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் கூறியுள்ளார் இது தொடர்பாக நித்தி ஆயோக் ஏற்பாடு செய்திருந்த தேசிய ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் உரையாற்றினார் இயற்கை வேளாண்மைக்கு ஊக்கம் அளிப்பதற்கெள் தனி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இயற்கை வேளாண்மைக்கு ஊக்கம் அளிப்பதற்காக நித்தி ஆயோக் மேற்னொன்டு வரும் நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் திரு நரேந்திரசிங் தோமர் கூறினார் காந்திஜெயந்தி நாளை மறுநாள் னெண்டாடப்படுவதையொட்டி மாநிலம் முழுவதும் அன்றைய தினம் கிராம சபைக் கூட்டங்களை நடத்த மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது

கிராம ச்பை நடைபெறவுள்ள இடம் நேரம் ஆகியவற்றை கிராம மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டுமென்றும் தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலை நடத்துவதற்கு கூடுதலாக மூன்று மாதம் அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

இந்த தேர்தலை நடத்துவதற்கான காலக்கெடு இன்றடன் முடிவடைந்த நிலையில் இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது

தமிழகத்தின் ஐந்து மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வாளிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார்

அரியலூரில் மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையின் பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட அளைத்துக் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ரத்னா இன்று ஆய்வு செய்தார் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தொடர்பாக சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் அனைத்துக்கட்சி பிரதிநிதிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார் தின்டுக்கல் மாவட்டம் கொடைக்னளல் வனப்பகுதியில் உள்ள கற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கு விதிக்கப்பட்ட தடை அடுத்த மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்படுவதாக வனத்துறை கூறியுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது துபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது